மன் கி பாத் நிகழ்ச்சி வானொலியில் ஒரு சமூக மறுமவர்ச்சி என்ற புத்தகத்தை மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி இன்று வெளியிட்டார் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் நாளை கோவை வருகிறார் மக்களவைத்தேர்தலுக்கான அஇஅதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஹைதராபாதில் நடைபெற்று வரும் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா

தமது ஆட்சியில் வீடுகளின் தரம் உயர்த்தப்பட்டு பயன்பாட்டிற்கான இடமும் அதிகரித்து தரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் புதிய வீடுகளில் தண்ணீர் மின்சாரம் மட்டுமின்றி சமையல் எரிவாயு இணப்புகளும் தரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இம்மாநாட்டின் முக்கியத்துவம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் புதிய தொழில்நுட்பங்களை விளக்குவதோடு மட்டுமின்றி நடைமுறையில் உள்ள சிறப்பான கட்டுமான தொழில்நுட்பங்களை அறிந்துகொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக தெரிவித்தார் நாட்டில் நகரமயமாக்கல் திட்டப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர் புதிய வீடுகளின் தேவையையும் பூர்த்தி செய்யவேண்டியிருப்பதாக தெரிவித்தார்

இயற்கை பேரிடர்களை தாங்கும் வகையிலும் ஸ்திரத்தன்மையுடனும் வீடுகள் அமைக்கும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கட்டுமானத்தில் தனியார்துறையின் ஒத்துழைப்பை மேம்படுத்தவேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார் இரண்டு நாள் நடைபெறும் மாநாடு குறித்து விளக்கிய எமது செய்தி தொடர்பாளர் தமிழ்நாடு மத்தியப்பிரதேசம் ஜார்கண்ட் குஜாத் திரிபுரா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தவா ஆயிரம் வீடுகள் கட்டித்தரும் திட்டம் குறித்த வரைபடம் மற்றும் விளக்க படங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மன் கி பாத் நிகழ்ச்சி வானொலியில் ஒரு சமூக மறுமலர்ச்சி என்ற புத்தகத்தை மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜேட்லி மக்களிடையே நேரடியாகவும் எளிய முறையிலும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துகொள்ளும் ஆற்றல் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே உண்டு என்று குறிப்பிட்டார் பிரதமர் மோடி அனைத்துரப்பு மக்களையும் அனுகுவதற்கு ஏற்ற வலிமையான ஊடகம் வானொலி என்பதை புரிந்துகொண்டு தமது கருத்துக்களை தெளிவாக எடுத்துக்கூறினார் என்று குறிப்பிட்டார் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் மக்களிடம் பேசுவதற்கு எளிமையான மொழிநடையை தெரிவு செய்தா் என்றும் உப்பு சத்தியாக்கிரகப் போராட்டத்தில் சாதாரண மக்களையும் நேரடியாக சந்தித்து உரையாடினார் என்றும் திரு அருண்ஜேட்லி சுட்டிக்காட்டினார் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல்பிஹாரி வாஜ்பேய் வானொலி செய்திகளுக்கு அதிக கொடுத்து வந்ததாகவும் கையில் எப்போதும் ஒரு டிரான்ஸிஸ்டரை முக்கியத்துவம் அவர் வைத்திருந்ததாகவும் திரு அருண்ஜேட்லி தெரிவித்தார்

நிதின்கட்கரி கூறியுள்ளார்

இந்த சாலை திட்டப்பணிகள் மூலம் போக்குவரத்து நெிசல் குறையும் என்றும் அமைச்சா் கூறினார் பாதுகாப்புத்துறை அளமச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் இன்று புதுதில்லியில் இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தனை நேரில் சந்தித்து பேசினார் அபிநந்தனின் மனவலிமையையும் தைரியத்தையும் பாராட்டுவதாகவும் நாட்டிற்கு அவர் பெருமை சேர்த்துள்ளதாகவும் கூறினார் நேற்றிரவு எல்லையிலிருந்து அழைத்து வரப்பட்ட அபிநந்தனுக்கு மருத்துவப்பரிசோதனை நடைபெற்று வருகிறது

ஜம்மு காஷ்மீரையொட்டிய எல்வைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினா் தொடா்ந்து அத்தமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதுதொடர்பாக எமது செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு துறையினர் நவ்சராவை ஒட்டிய எல்லைப் பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் இதற்கு பாதுகாப்பு படையினர் உரிய பதிவடி கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தனர்

இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் காரணமாக அந்த பகுதியில் வசித்து வந்தவா்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர்

ஹக்கிம்பட்டியில் உள்ள விமான படை தளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அவர் சூலூரில் அமைக்கப்பட்டுள்ள விமானப்படை விமானத்தின் பழுது நீக்கம் மையத்தையும் தொடங்கி வைக்கிறார் பின்னர் கோவையில் உள்ள ஈசா யோகா மையத்திற்கும் குடியரசு தலைவர் செல்கிறார் மக்களவை தேர்தலுக்கான அஇஅதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இன்று சென்னையில் இரு கட்சிகளுக்கும் இடையே இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பள்ளீர் செல்வம் புதிய தமிழகம் கட்சியிள் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இதில் கையெழுத்திட்டனர்

பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய திரு ஓ பள்ளீா செல்வம் தங்கள் கூட்டணியில் தேமுதிக இடம் பெறுவது குறித்து ஓரிரு நாளில் முடிவு எட்டப்படும் என்று தெரிவித்தாா் அந்த கட்சியுடனான பேச்சு வார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை என்றும் அவா் தெரிவித்தாா் இதற்கிடையே தேமுதிக தலைவா் திரு விஜயகாந்த் கூட்டணி தொடா்பாக கட்சி நிா்வாகிகளுடன் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் இந்திய ஜனநாயக கட்சி திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது இன்று சென்னையில் திமுக தலைவா் திரு

ஸ்டாலினை சந்தித்து இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு பாரிவேந்தர் தமது ஆதரவை தெரிவித்தார் பின்னா் செய்தியாளர்களிடம் பேசிய அவா் கூட்டணியில் தங்களுக்கு தொகுதி ஒதுக்குவது குறித்து திமுக அறிவிக்கும் என்றார் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற பிரதமராக திரு

கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் இன்று துத்துக்குடியில் செய்தியாளாகளிடம் பேசிய அவா் உலக நாடுகள் இந்தியாவை பாராட்டும் நிலையை பிரதமர் உருவாக்கியிருப்பதாக தெரிவித்தார் மத்தியில் மீண்டும் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக பிஜேபியுடன் அஇஅதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு கடம்பூர் ராஜு நம்பிக்ககை தெரிவித்தாா் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளும் தன்னிறைவு பெறும் வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதத் தேர்வு எழுதும் மாணவர்கள் வெற்றி பெற்று அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தாா்

செங்கோட்டையன் தெரிவித்தார் உயர்கல்வியில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார்

மேலும் பள்ளிக்கல்வித்துறையில் தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் இடைநிற்றல் குறைந்துள்ளதாக தெரிவித்தார் கிராமப்புற மாணவர்கள் பயன்பெற பல்கலைக்கழக உறுப்புக்கல்லூரிகள் அரசுக்கல்லூரிகளாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தர்மபுரி நகராட்சியில் தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் பல்வேறு பணிகளையும் அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தொடங்கி வைத்தார்